இனி விரிவான செய்திகள் அயோத்தியாவின் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது அயோத்தியாவில் சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் மொத்தமும் மத்திய அரசிடமே உள்ளது என்றும் அங்கு கோவில் கட்ட அறக்கட்டளையிடம் இந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்பு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் ஒருமனதாக தீர்ப்பளித்தது அயோத்தியாவின் முக்கியமான இடத்தில் மசூதி கட்டுவதற்கு பொருத்தமான ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் அந்த அமர்வு உத்தரவிட்டது இந்தத் தீர்ப்பு குறித்து நேற்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்திய நீதித்துறையில் பொன்னான அத்தியாயத்தை சேர்த்துள்ளது என்றார் பல பத்தாண்டுகள் நீடித்த வழக்கு முடிவடைந்துள்ளது என்றும் இதனை ஒட்டுமொத்த தேசமும் முழுமனதோடு வரவேற்றுள்ளது என்றும் அவர் கூறினார் அயோத்தி வழக்கின் தீர்ப்பும் கர்த்தார்பூர் சாலை திறப்பும் ஒற்றுமையின் செய்தி என்று குறிப்பிட்ட அவர் பெர்லின் சுவர் தகர்க்கப் பட்டதற்கு ஒப்பானது இது என்றும் கூறினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த மக்களவைத் தலைவர் ஒம் பிர்வா நாட்டின் நீதித்துறை மீது மக்களின் நம்பிக்கையை இது மேலும் வலுப்படுத்தும் என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடர்ச்சியாக வெளியிட்ட டுவிட்டர் செய்திகளில் இந்தியாவின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்துவதற்கான மைல்கல் என்பதை இந்த உத்தரவு நிரூபிக்கும் என்று கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி இந்த தீர்ப்பை யாரும் வெற்றி என்றோ தோல்வி என்றோ கருதக்கூடாது என கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவிக்கையில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவான உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாக கூறியுள்ளது பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரின் மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் உச்சநீதிமன்றத்தால் ஒருமனதாக வழங்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி தெரிவித்துள்ளார் அயோத்தி வழக்கின் முக்கிய மனுதாரர்களில் ஒருவரான உத்தரபிரதேச சன்னி மத்தி வக்ஃப் வாரியத் தலைவர் திரு ஜாஃபர் அஹமத் ஃபருக்கி இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளார் தீர்ப்பு குறித்து திருப்தி தெரிவித்துள்ள மற்றொரு மனுதாரரான திரு இக்பால் அன்சாரி இதை எதிர்த்து முறையீடு செய்யப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் உத்தரபிரதேசத்தின் அயோத்தியாவில் அமைதி நிலவுவதாகவும் விரும்பத்தகாத சம்பவங்கள் பற்றி எந்தத் தகவலும் இதுவரை இல்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நகரில் அமைதியை பராமரிக்க கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளப் பட்டிருப்பதாக எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு அகத்தோஷ் பாண்டே தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே சீக்கியர்களின் யாத்திரை தலங்களை இணைக்கும் கர்த்தார்பூர் வழித்தடம் திறக்கப்பட்டிருப்பது நல்லிணக்கத்திற்கும் பரிந்துணர்வுக்கும் வழிவகுத்துள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு

முன்னதாக சீக்கிய மதத்தலைவர் குருநானக் தேவ் ன் நினைவிடம் அமைந்துள்ள பாகிஸ்தானின் காதாாபூர் செல்வதற்கான வழித்தடத்தை பிரதமா்திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் உத்வேகம் அளிக்கக் கூடியவர் குருநானக் தேவ் என்றார்உண்மையான நன்மதிப்புகள் அடிப்படையில் வாழ நேர்மை மற்றும் தன்னப்பிக்கை அடிப்படையிலான பொருளாதார முறையை போதித்தவர் குருநானக் என்றும் பிரதமர் குறிப்பிட்டா்குருநானக்தேவின் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதம் வெளியிட்டா்

பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக்கில் இருந்து செல்லும் வகையில் நான்கு புள்ளி ஏழு கிலோ மீட்டர் தொலைவிற்கு காதாாபூர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது மஹாராஷ்ட்ராவில் ஆட்சி அமைப்பது குறித்து விவாதிக்க பிஜேபியின் முக்கியத் தலைவர்கள் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது மகாராஷ்டிரா சுட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாகஉருவெடுத்துள்ள பிஜேபி புதிய ஆட்சியமைக்க முடியுமா என்பது பற்றி தெரிவிக்குமாறு பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு தேவேந்திர பட்நாவிஸை அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி நேற்று கேட்டுக் கொண்டார்

இந்நிலையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராயும் வகையில் ஆளுநரிடமிருந்து தங்களுக்கு அழைப்பு வரப்பெற்றள்ளதாகவும் இது அரசியல் சாசன நடைமுறையின் ஒருபகுதிதான் என்றும் அம்மாநில பிஜேபி நிர்வாகி திரு

இதற்கிடையே ஆளுநரின் முடிவு வரவேற்கத்தக்கது என்று சிவசேனா முத்தத் தலைவர் திரு சஞ்சய் ராவுத் கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மிலாது நபி ஊர்வலங்கள் இன்று நடைபெறுகின்றன தலைநகர் தில்லியில் பாரம்பரியான பாதையில் நடைபெறும் ஊர்வலம் ஜும்மா மகுதியை சென்றடையும்

பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் புதுதில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் முதலீட்டுக்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கூறினார் மேற்கு வங்கத்தின் சாஹர் தீவுகளுக்கும் பங்களாதேஷின் கேப்புபாராவுக்கும் இடையே நேற்று நள்ளிரவுக்கு பின் கரையை கடந்த புல் புயல் இன்று அதிகாலை பங்களாதேஷை நோக்கி நகர்ந்தது இந்த புயல் காரணமாக மேற்கு வங்கத்தின் கிழக்கு மிட்னாபூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார் மனழ தொடர்பான சம்பவங்களில் மேற்குவஙகத்தில் மூன்று பேரும் ஒடிஷாவில் ஒருவரும் உயிரிழந்தனர் புல் புல் புயல் காரணமாக ஷடிஷா மாநிலத்தின் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று சிறப்பு நிவாரண ஆணையர் திரு பிரதீப் ஜெனா தெரிவித்தார் புயல் மழையால் நெற்பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து மதிப்பிட குழு ஒன்றை அனுப்புமாறு மத்திய ் அரசிடம் கேட்டுக்கொள்ளப் பட்டிருப்பதாக ஒடிஷா மாநில தலைமை செயலாளர் திரு ஆசித் திரிபாதி கூறினார் புல் புல் புயலால் பாதிக்கபட்டுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்திருக்கிறார் அம்மாநிலத்தின் புயல் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்தியாவின் நீதிமன்றங்கள் என்ற நூலின் அசாம் மொழி பெயர்ப்பை உச்சநீதிமன்றத தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் இன்று கவுஹாத்தியில் வெளியிடுகிறார் மத்திய அரசின் வெளியீட்டு பிரிவு பதிப்பித்துள்ள இந்த நூல் இந்தியாவில் நீதிமன்றங்களின் வரலாற்று பூர்வமாக வளர்ச்சிகளை பதிவு செய்துள்ளது இன்று நடைபெறும் நூல் வெளியீட்டு நிகழச்சியில் உச்சநீதிமன்றத்தின் பல நீதிபதிகள் அசாம் முதலமைச்சர் அகில இந்திய வானொலியின் முதன்மை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இந்தஆண்டுக்கானதேசியதொழில்முனைவோர்விரு துகளைஇன்றுபுதுதில்லியில்வழங்கிப்பேசியஅவர் மத்தியஅரசு இளம்தொழில்முனைவோர்பயன்பெறும்வகையில்திறன் இந்தியா டிஜிட்டல்இந்தியாஉள்ளிட்டபல்வேறுதிட்டங்களைஅறிவித் துஅவர்களைஊக்கப்படுத்திவருதாகக்கூறியஅமைச்சர் இ ளம்தொழில்முனைவோர்சுயதொழில்தொடங்கமுன்வர வேண்டும்எனகேட்டுக்கொண்டார்

பாகிஸ்தானில்ஏற்பட்டஇருவேறுதீவிரவாததாக்குதல்ச ம்பவங்களில்மூன்றுபோலீசார்உயிரிழந்தனர் கைபர்பாக்துன்கவாமாகாணத்திற்குஉட்பட்டதிகான் மாவட்டத்தில்ஏற்பட்டஒருசம்பவத்தில் அங்குள்ளதக்வார்சோதனைச்சாவடிபணிக்காகசென்று கொண்டிருந்தஇரண்டுகாவலர்களைவழிமறித்துதீவிரவா திகள்தாக்கியதாகத்காவல்துறையினர்தெரிவித்துள்ளனர்

இதேபோல்பெஷாவரில்நடைபெற்றமற்றொருசம்பவத் தில் பணிக்குசென்றுகொண்டிருந்தகாவலர்ஒருவரைதீவிரவா திகள்சுட்டுக்கொன்றனர் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் இறுதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன